என்று உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார்

காங்கிரஸ் கட்சியின் செயற்குழுக் கூட்டம் அக்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

பாகிஸ்தானில் சட்டவிரோத பணப் பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அதிபர் திரு

ஆசிய ஜூனியர் பேட்மிட்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் அசாம் மாநிலத்தில் வசிக்கும் மக்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க போதுமான அளவு வாய்ப்புக்கள் வழங்கப்படும் என்றும் இதுகுறித்து மக்கள் அச்சப்படத்தேவையில்லை என்றும் உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே தேசிய மக்கள் தொகைப் பதிவேடு தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தள்ளார் மக்கள் தொகைப் பதிவேடு தயாரிக்கும் பணி முற்றிலும் வெளிப்படையாகவும் துல்லியமாகவும் நடைபெறும் என்று திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளாா் இம்மாத இறுதிக்குள் பதிவேட்டின் வரைவுப் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் இதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு

வைத் காவல்துறை பயிற்சி பெற்று வந்த முகமது சலீம் ஷா என்ற காவலரை கடத்திச் சென்று தீவிரவாதிகள் கொலை செய்ததாகத் தெரிவித்தார் இதனிடையே கத்துவா மாவட்டத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற ஒருவரை எல்லைப் பாதுகாப்புப் படையினர் சுட்டுக்கொன்றனர்

புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் அரசியல் வியூகம் குறித்து விவாதிக்கப்பட்டது இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்றனர்

ரிஸ்வானுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்

நாட்டில் பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதை தடுக்கும் வகையில் தேசிய அளவிலாள செயல்திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று அகில இந்திய மருத்துவ அறிவியல் கழகத்தை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது

இது தொடர்பான மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலாள அம்வு தேசிய நலனைக் கருத்தில் கொண்டு இதற்கான கொள்கையை வகுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு மேலும் கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவித்தாா் சமூகத்தில் மிகவும் ஏழ்மை நிலையில் உள்ள அடித்தட்டு மக்கள் பயனடையும் வகையில் அரசின் நலத்திட்ட உதவிகள் சென்றடையும் வகையில் இளம் குடிமைப்பணி அதிகாரிகள் செயலாற்ற வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகொண்டு பேசிய அவர் அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் குடிமைப்பணி அதிகாரிகள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வளர்ச்சியை மட்டுமே இலக்காகக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலாள அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக திரு வெங்கையா நாயுடு கூறினார் காவிரி டெல்டா பாசனத்திற்காக கல்லணையிலிருந்து இன்று தண்ணீர் திறந்து விடப்பட்டது மாநில அமைச்சர்கள் திரு காமராஜ் திரு ஓ எஸ் மணியன் திரு துரைக்கண்ணு திருமதி வளர்மதி ஆகியோர் தண்ணீரை திறந்துவிட்டனர்

இதன்காரணமாக காவிரி கரையோரப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படுவதாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் டெல்டா பாசன பகுதியைச் சேர்ந்த மாவட்டங்களுக்கும் வெள்ள அபாயம் குறித்து தகவல் அனுப்பப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் கரையோர பகுதிகளில் வருவாய் துறை அதிகாரிகள் வெள்ள அபாயம் குறித்து பொதுமக்களுக்கு எச்சுரிக்கை விடுத்து வருவதாகவும் திருமதி ரோஹினி தெரிவித்தார்

இவ்வழக்கு தொடர்பாக அந்நாட்டின் புலனாய்வு அமைப்பு நேற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த ஆவணங்களில் பல முக்கிய நபர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன

இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு காவல்துறை அதிகாரி இக்ரமுல்லா கந்தாபுரை சேர்ந்த வேட்பாளா் தேர்தல் பிரச்சாரத்திற்கு சென்றுகொண்டிருந்தபோது அவரது வாகனத்தை குறிவைத்து இந்தத் தாக்குதல் நடத்தப்பட்டதாகத் தெரிவித்தார் வாகன ஓட்டுந் மற்றும் பாதுகாப்பாளர் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த வேட்பாளர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

போகோஹராம் தீவிரவாதக் குழு அந்நாட்டின் தென்மேற்குப் பகுதியில் அமைந்துள்ள ரானுவ நிலைகள் மீது நடத்திய தாக்குதலை அடுத்து ரானுவத்தினர் பதிலடி கொடுத்தனர்

தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த அறிக்கை மேலும் கூறுகிறது நாட்டில் உள்ள அனைத்து கிராமப்புற மற்றும் நகர்ப்புறப் பகுதிகளில் பிரதமரின் உஜ்வாவா யோஜ்னா திட்டத்தின் மூலம் பயனடையும் பெண்களின் எண்ணிக்கை அதிகித்து வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் புனேயில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் இலவச சமையல் ளரிவாயு இணைப்புகளை பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார்

சமையலுக்கு விறகுகளைப் பயன்படுத்துவதன் மூவம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுடன் பெண்களின் உடல்நிலையும் பாதிக்கப்படுவதாக திரு ஜவடேகர் தெரிவித்தார் ஏழை எளிய மக்கள் பயனடையும் வகையில் இத்திட்டம் மேலும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

கவுன்சிலின் முடிவு வரவேற்கத்தக்கது என்று அகில இந்திய வர்த்தகர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது அந்தக் கூட்டமைப்பு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறு வணிகர்கள் தங்களது விற்பனை விவரங்களை ஒருபக்க படிவத்தில் தாக்கல் செய்யலாம் என்ற அரசின் அறிவிப்பு வாத்தகத்தை எளிமையாக்கி உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் தங்கப்பதக்கம் வென்றார்

அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றயைர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் அமெரிக்காவின் ஸ்டீவ் ஜான்சனை இன்று எதிர்கொள்கிறார் இந்திய நேரப்படி இரவு எட்டரை மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது

நாட்டின் விளையாட்டுத்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ளும் வகையில் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சா் திரு